தொற்று பரவுவதை சமாளிக்க தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநிலங்களுக்கு அமைச்சர் உறுதியளித்தார்

நாட்டில் கோவிட் பரவல் காரணமாக ரயில் போக்குவரத்தை நிறுத்துவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்த திட்டமும் இல்லை என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரியத்தலைவர் திரு சுனீத் சர்மா தேவைக்கேற்ப ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார் இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் ரயில் நிலையங்களில் அதிக நெரிசல் உள்ளதாக வெளியாகும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் ரயில் நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ளது போன்ற பழைய போலியான காட்சிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அவர் வலியுறுத்தினார் புறநகர் ரயில்களில் பயணிகள் கூட்டத்தை குறைக்க நெரிசல் மிக்க நேரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அவர் கூறினார் தென் மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணர் குழு உறுப்பினராக தமிழக அரசின் முன்னாள் தலைமைச்செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்ஜீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு திருமதி கிரிஜா வைத்தியநாதன் சட்டப்படி தேவைப்படும் தகுதியை பெற்றிருக்கவில்லை என கருத்து தெரிவித்தது

வேளச்சேரி சட்டப்பேரவைத் தொகுதியில் ஒரு வாக்குச் சாவடியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை இரு சக்கர மோட்டார் வாகனத்தில் எடுத்துச் சென்றது விதிமீறல் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாகு தெரிவித்துள்ளார் இது குறித்து அறிக்கை அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடத்துவது பற்றி தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு எட்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது

இந்த தேர்தலையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

இதனை பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இளவரசர் பிலிப் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோதி இரங்கல் தெரிவித்துள்ளார் மாவட்டச் செய்திகள் சேலம் மாநகர பகுதிகளில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர்

நெல்லை மாவட்டத்தில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பேருந்துகள் வாடகை வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது

வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் உள்ள சரக்கு பெட்டக முனையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன

நாமக்கல் மாவட்டத்தில் நாளை மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட்டு வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்படும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் குற்றால நாதசுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய போதிலும் கோவிட் பரவல் காரணமாக திருத்தேரோட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

முதல் ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரூ அணியை எதிர்கொள்கிறது இரவு ஏழரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது நாளை சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது சென்னை அகமதாபாத் பெங்களூரூ கொல்கத்தா தில்லி மும்பை ஆகிய ஆறு நகரங்களில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன